செய்யப்பட்டுள்ளது

துறைகளை கவனித்துக் கொள்கிறார்

உள்துறையும் திரு ராஜ்நாத் சிங்கிற்கு பாதுகாப்புத் துறையும் வழங்கப்பட்டுள்ளன

புதுதில்லியில் தொடங்கியுள்ளது

பாகிஸ்தானை வென்றது இனி விரிவான செய்திகள் மத்திய அமைச்சர்களாக நேற்று பதவியேற்ற அனைவருக்கும் துறை பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டுள்ளன

பிரதமர் திரு நரேந்திரமோடி பணியாளர்நலன் பொதுமக்கள் குறைதீர்ப்பு ஒய்வூதியங்கள் அனுசக்தி விண்வெளி மற்றும் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படாத துறைகளின் பொறுப்பை வகிப்பார் திரு ராஜ்நாத்சிங்குக்கு பாதுகாப்புத்துறையும் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா வுக்கு உள்துறையும் திரு நிதின் கட்கரிக்கு சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத் துறை மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் துறையும் வழங்கப்பட்டுள்ளது திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு நிதி மற்றும் கம்பெனி விவகாரங்கள் துறையும் திரு ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு உணவு மற்றும் பொது விநியோகத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன வேளாண்மை துறை திரு நரேந்திரசிங் தோமருக்கு அளிக்கப்பட்டுள்ளது சட்டம் நீதித்துறை அமைச்சராக திரு ரவிசங்கள் பிரசாத்தும் மகளிட் மற்றும் குழந்தைகள் நலன் மேம்பாடு ஜவுளித்துறை அமைச்சராக திருமதி ஸ்மிருதி இரானியும் நியமிக்கப்பட்டுள்ளனா் வெளியுறவுத்துறை டாக்டர் சுப்ரமணியம் ஜெய்சங்கருக்கு வழங்கப்பட்டுள்ளது மளிதவள மேம்பட்டுத்துறை திரு ரமேஷ் பொன்ரியால் நிஷாங்கிற்கு வழங்கப்பட்டுள்ளது திரு தாவர்சந்த் கெலாட் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சராகவும் திருமதி ஹர்சிம்ரத் கௌர் பாதல் உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் சுனதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அறிவியல் தொழில்நுட்பத் துறை பொறுப்புகளையும் வகிப்பார் தகவல் ஒலிபரப்பு வனம் மற்றும் கற்றுச்சூழல் துறைகள் திரு பிரகாஷ் ஜவடேகருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன ரயில்வே மற்றும் தொழில் வர்த்தகத்துறை திரு பியூஷ் கோயலுக்கும் திரு தர்மேந்திர பிரதானுக்கு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு எஃகு துறையும் வழங்கப்பட்டுள்ளன திரு முக்தார் அப்பாஸ் நக்வி சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் திரு பிரகலாத் ஜோஷிக்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது திரு அரவிந்த் கன்பத் சாவந்த் க்கு கனரக தொழில் மற்றும் பொது நிறுவனங்கள் துறை வழங்கப்பட்டுள்ளது திரு கிரிராஜ் சிங்கிற்கு கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையும் நீர்வளத்துறை பொறுப்பு திரு கஜேந்திரசிங் ஷெனவத்துக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்களாக ஜன்பது பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் திரு சந்தோஷ் குமார் கங்குவார் தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை திரு ராவ் இந்தர்ஜித் சிங் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கம் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் ஆயுஷ் அமைச்சகம் டாக்டர் ஜிதேந்திர சிங் பிரதமர் அலுவலகம் வடகிழக்கு மாநில வளர்ச்சி திரு கிரண் ரிஜிஜூ இளைஞர்நலன் மற்றும் விளையாட்டுத் துறை திரு பிரகலாத் சிங் பட்டேல் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா திரு ராஜ்குமார் சிங மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திரு ஹர்தீப் சிங் பூரி வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் விமான போக்குவரத்து துறை திரு மன்சுக் மாண்டவியா கப்பல் ரசாயனம் மற்றும் உரத்துறைக்கு தனிப் பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்

திரு ஃபக்கன் சிங் குலஸ்தே எஃகு துறை திரு அஸ்வினி குமார் சௌபே சுகாதாரத்துறை திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் கனரக தொழில் துறை ஜெனரல் வி கே சிங் சாலை போக்குவரத்து திரு கிரிஷன் பால் சமூகநீதி மற்றும் அதிகாரமளித்தல் திரு தன்வேராவ் தாதாராவ் உணவு மற்றும் பொது விநியோகம் திரு கிஷன் ரெட்டி உள்துறை திரு பர்ஷோத்தம் ரூபாலா வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் திரு ராம்தாஸ் அத்வாலே சமூகநீதி மற்றும் அதிகாரமளித்தல் சாத்வி நிரஞ்சன் ஜோதி ஊரக வளர்ச்சி திரு பாபுல் சுப்ரியோ சுற்றுச்சூழல் மற்றும் வனம் திரு சஞ்ஜீவ் குமார் பல்யான் கால்நடை பராமரிப்பு திரு தோத்ரே சஞ்சய் சாம்ராவ் மனிதவள மேம்பாடு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் திரு அனுராக் சிங் தாகூர் நிதி மற்றும் கம்பெனி விவகாரம் திரு அங்கடி சுரேஷ் சன்னபசப்பா ரயில்வே திரு நித்யானந்த் ராய் உள்துறை திரு ரத்தன் லால் கட்டாரியா நீர்வளத்துறை திரு முரளிதரன் வெளியுறவுத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவனரம் திருமதி ரேணுகா சிங் சரூதா பழங்குடியினர் நலன் திரு சோம் பிரகாஷ் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை திரு ராமேஸ்வர் தேலி உணவு பதப்படுத்துதல் துறை திரு பிரதாப் சந்திர சாரங்கி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை திரு கைலாஷ் சௌத்ரி வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் திரு சுஷ்ரி தேபஸ்ரி சௌத்ரி மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை இணைமைச்சர்களாகின்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அமைச்சர்கள் தங்களது பொறுப்புகளை ஒவ்வொருவராக ஏற்று வருகின்றனர் நிதியமைச்சராக திருமதி நிர்மலா சீதாராமலும் தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்புத்துறை அமைச்சராக திரு சந்தோஷ் குமார் கெங்குவாரும் நீர்வளத்துறை அமைச்சராக திரு கஜேந்திர சிங்கும் வர்த்தக தொழில்துறை அமைச்சராக திரு பியூஷ் கோயலும் இன்று பதவியேற்றனர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் ஆயுஷ் அமைச்சகத்துக்கான தனிப்பொறுப்புடன் கூடிய இணையமைச்சராக பதவியேற்றக் கொண்டார் அமைச்சர் திரு கங்குவார் அமைப்புசாரா தொழில்துறை மற்றும் சமூக பாதுகாப்புக்கான திட்டங்களை செயல்படுத்தப் போவதாக கூறியுள்ளார் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் பெரும் சவாலாக உள்ள தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள பிரதமருடன் ஆலோசினத்து ஒருங்கிணைந்த நீர்வளத் திட்டத்தை கொண்டுவரப் போவதாக தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சரவையின் முதலாவது கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற கூட்டத்தை நடத்துவதற்னன தேதி குறித்து இன்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று தெரிகிறது வரவிருக்கும் கூட்டத்தொடரில் மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்றக் கொள்வார்கள் வரும் நாட்களில் பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் குழு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அஸ்மச்சரவைக் குழு அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு போன்ற பல்வேறு அமைச்சரவைக் குழுக்களை பிரதமர் முடிவுசெய்வார் சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் மருத்துவமனை பணியாளர்கள் குழந்தைகளுக்கான நவீன காப்பகம் காற்றழுத்த குழாய் வழி அதிநவீன ஆய்வக சேவை படைப்பு கலை சிகிச்சை மையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் இன்று தொடங்கிவைத்தார் தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வில் தேர்ச்சிப் பெற்ற மாணவ மாணவியர் அசல் மதிப்பென் சான்றிதழ்களை வரும் திங்கட்கிழமை முதல் தங்களது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது தனித்தேர்வர்கள் தேர்வு எழுதிய மையங்களில் அசல் மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தேர்வுகளில் முழுமையாக தேர்ச்சி பெறாதவர்களுக்கு தற்போது மதிப்பெண் பட்டியல் மட்டும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய வளப்பனி அதிகாரி டாக்டர் துரை ராசு தமிழக அரசின் முதன்மை தலைமை வளப் பாதுகாவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மலர் கண்னாட்சியை தமிழ்நாடு தோட்டக்கலை இயக்குனர் டாக்டர் ளம் சுப்பையன் தொடங்கிவைத்தார் இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்கும் மலர் செடிகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன நாட்டின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் முக்கிய இடங்களையும் நிகழ்வுகளையும் சித்தரிக்கும் வகையில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பது சுற்றுலாப் பயனிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது இந்திய கப்பற்படையின் தலைமை தளபதியாக அட்மிரல் பரம்வீர்சிங் இன்று பொறுப்பேற்றார்

உலக புகையிலை எதிர்ப்பு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன